சாதாரண மக்களுக்கு அதிகாரமளிப்பதே டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளா் தமிழகத்தில் பேரிடர் மீட்பு நடவடிக்கைகளுக்கான சிறப்பு படையை மாநில வருவாய்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார் சார்லோர்லக்ஸ் ஓப்பன் பேட்மிட்டன் சாம்பியன்ஷிப் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் சுபாங்கர் டே சீனாவின் பெங்போ ரென்னை எதிர்கொள்கிறார்

உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்துவாரில் இன்று முதலாவது அறிவுசார் மேளாவை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் உயர்கல்வி மற்றும் பள்ளிக்கல்வியின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றார் ஆசிரியர்களுக்கு சமூகத்தில் உள்ள அந்தஸ்த்தை எடுத்துரைத்த அவர் அவர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்றும் கூறினார்

நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளா்

ஹர்ஷவர்த்தன் தெரிவித்துள்ளார் விசாகப்பட்டினத்தில் தேசிய கடலோர ஆய்வு மையத்திற்கு அடிக்கல் நாட்டிப் பேசிய அவர் சுற்றுச்சூழல் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளுக்கு அறிவியல் ரீதியாக மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக கூறினார் முன்னதாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறை ஊக்குவிப்பு திட்டத்தையும் டாக்டர்

தொழில்முனைவோருக்கு விரைவில் கடனுதவி கிடைப்பதோடு அவர்களது சமூகப் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இத்திட்டம் பயன்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார்

மனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும்

புதுதில்லியில் வெளியிடப்ட்ட அறிக்கையில் ஆளில்லா லெவல் கிராசிங்குகளை முற்றிலும் ஒழிப்பதை ஒரு இயக்கமாக ரயில்வே நடைமுறைப்படுத்தி வருவதாக அமைச்சம் சுட்டிக்காட்டியுள்ளது

உதயகுமார் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார் இப்படையைச் சேர்ந்த சமூக அமைப்புகளின் தன்னார்வலர்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் நிர்வாகக் கட்டுப்பாட்டின்கீழ் பேரிடர் கால தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றார் பருவமழை புயல் வெள்ளம் தீ மற்றும் நிலச்சரிவு உள்ளிட்ட பேரிடர்களின் போது திறன்களின் அடிப்படையில் இவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார் தேசிய மாநில பேரிடர் மீட்பு படை தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு படை மூலம் இவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் ம்ம்ம்ம்ம் டெங்கு இருவரி விழுப்புரம் மாவட்டத்தில் டெங்கு கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுப்பிரமணியன் இன்று நேரில் ஆய்வு செய்தார் டெங்கு கொசு ஆதாரங்கள் கண்டறியப்பட்டால் அபராதத்துடன் கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார் நாகை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு தொடா்பான விழிப்புணா்வு பணிகளை மேற்கொள்ளுமாறு சுகாதாரத்துறையினரை மாவட்ட திரு சுரேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார் வெளிப்பாளையம் காடாம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்நடவடிக்கைகளை அவர் ஆய்வு செய்தார்

சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அரசு தலைமை மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

நரேந்திரமோடி தொடங்கி வைத்த சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு திட்டம் தஞ்சை மாவட்டத்தின் பாரம்பரிய தொழில்களுக்கு ஒரு உந்து சக்தியாக திகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

அணியை எதிர்கொள்கிறது